திமுக மக்களவைக் குழுத் தலைவராக முன்னாள் மத்திய அமைச்சர் திரு டி ஆர் பாலுவும் கொறடாவாக முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ஆ ராசாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்

விருப்பத்தை அக்கட்சியின் செயற்குழு நிராகரித்துள்ளது

மக்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிஜேபி உறுப்பினர்கள் கூட்டம் புததில்லியில் நடைபெற்றது இந்தக் கூட்டத்தில் நாடாளுமன்றக் கட்சித் தலைவராக திரு நரேந்திர மோடியின் பெயரை பிஜேபி தேசியத் தலைவர் திரு அமித் ஷா மூத்த தலைவர்கள் திரு ராஜ்நாத் சிங் திரு நிதின் கட்காரி ஆகியோர் முன்மொழிந்தனர்

அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் தமிழக முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி ஐக்கிய ஐனதா தள தலைவரும் பீகார் முதலமைச்சருமான திரு நிதிஷ்குமார் உட்பட கூட்டணிக் கட்சிகளின் தலைவர்கள் திரு நரேந்திர மோடி பிரதமர் ஆவதற்கு ஆதரவு தெரிவித்தும் வாழ்த்து தெரிவித்தும் பேசினார்கள் இதைத் தொடர்ந்து மத்தியில் புதிதாக ஆட்சி அமைக்க குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை சந்தித்து திரு நரேந்திர மோடி உரிமை கோருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

சவாலான இந்த காலக் கட்டத்தில் திரு ராகுல்னந்தியின் தலைமயும் வழினட்டுதலும் தேவை என்பதை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் கட்சியை மறுசீரமைப்பதற்கான மாற்றங்களை செய்யும் அதிகாரத்தை காங்கிரஸ் தலைவருக்கு செயற்குழு அளித்திருப்பதாகவும் அவர் கூறினார் மக்களவைத் தேர்தல் முடிவுகளை காங்கிரஸ் கட்சி ஏற்றுக் கொள்வதாகவும் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக அது செயல்படும் என்றும் இன்றைய கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தேர்தலில் தோல்வி அடைந்த போதும் பிரிவினைவாத சக்திகளுக்கு எதிராள அதன் போராட்டமும் கோட்பாடுகளும் மேலும் வலுவாக தொடரும் என்றும் அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இன்றைய செயற்குழுக் கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி ஐக்கிய முற்போக்கு கூட்டணித் தலைவர் திருமதி சோனியாகாந்தி முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மற்றும் மூத்த தலைவர்கள்கள் திரு குலாம் நபி ஆஸாத் மல்லிகார்ஜூன கார்கே திரு ப சிதம்பரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா தேர்தல் ஆணையர்கள் திரு அசோக் லவாசா திரு கூஷில் சந்திரா ஆகியோர் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்று இந்த பட்டியலை இன்று சமர்ப்பித்தனர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் பெயர்களை கொண்ட தேர்தல் ஆணையத்தின் அறிவிக்கையும் குடியரசுத் தலைவரிடம் அளிக்கப்பட்டது

கொழும்பில் வெளிநாட்டு துதர்களுடன் நேற்று நடத்தப்பட்ட ஆலோசனையின்போது அவர் இக்கோரிக்கையை விடுத்தார் இலங்கையின் பாதுகாப்பு சூழல் தற்போது மேம்படுத்தப் பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு இருப்பதாகவும் அவர் கூறினார் இதள் ஊரணமாக இயல்பு வாழ்க்கை எந்த வகையிலும் பாதிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் இதனை கருத்தில் கொண்டு பல்வேறு நாடுகள் கற்றுலா பயணிகள் இலங்கை செல்வதற்கு விதித்திருந்த தடைகளை விலக்கிக் கொள்ளுமாறும் திரு ரணில் விக்ரமசிங்கே கேட்டுக் கொண்டாா்

திமுக மக்களவைக்குழு தலைவராக முன்னாள் மத்திய அமைச்சர் திரு டி ஆர் பாலு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் மக்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக உறுப்பினர்களின் கூட்டம் கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமயில் இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது இந்தக் கூட்டத்தில் திமுக மக்களவைக்குழுவின் கொறடாவாக முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ஆ ராசா தேர்ந்தெடுக்கப்பட்டார் முன்னதாக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக மக்களவை உறுப்பினர்களும் சட்டப்பேரவை உறப்பினர்களும் இன்று காலை அண்ணா நினைவிடத்தில் சான்றிதழ்களை வைத்து மரியாதை செலுத்தினர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக் கழகம் இந்த ஆண்டு நீலகிரியில் வேளாண் அறிவியல் நிலையத்தை தொடங்க இருப்பதாக அப்பல்கலைக் கழக துணைவேந்தர் டாக்டர் என் குமார் தெரிவித்துள்ளார்

கேம்பல் செலக்ஷமை ஆன்லைன் தான்

இந்த மாதிரி உழவர்களுக்கு வந்து நாங்க சிறப்பாக கொடுத்திட்டிருக்கோம்

அண்ணா பல்கலைக் கழக நுழைவுத் தேர்வுகள் மையத்தின் செயலாளர் டாங்டர் கே எஸ் ஈஸ்வரக்குமார் இன்று வெளியிட்டிருக்கும் செய்திக் குறிப்பில் இதனைத் தெரிவித்துள்ளார்

ஒலிம்பிக் போட்டிகளுக்கு தகுதிபெறுவோளர தீர்மானிப்பதற்காக நெதர்லாந்தில் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை போட்டிக்கான வில்வித்தை கடைசி நிலை ஆட்டம் துருக்கியில் உள்ள அந்தாலியா நகரில் நடைபெற்று வருகிறது